வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொளி காட்சி மூலம் நடத்திய கலந்துரையாடலில் பெரும்பாலான முதலமைச்சர்கள் பொது முடக்கத்தை நீட்டிக்க வேண்டுகோள் விடுத்தன மாநிலங்களின் வேண்டுகோளை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது புதுச்சேரியில் சீலிடப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் வீடுகளுக்கே எடுத்துச் சென்று வழங்கப் படும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் ஏனாமில் நாளை முதல் இறைச்சி மற்றும் மீன் விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

இக் கூட்டத்தில் பிரதமர் மற்றும் முதலமைச்சர்கள் முக கவசம் அணிந்து பங்கேற்றனர்

இவ்வேண்டுகோளை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக புதுடெல்லியில் அரசு வட்டாங்கள் தெரிவித்துள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர்கள் உடனான கூட்டத்தில் பேசுகையில் ஒவ்வொரு உயிரையும் பாதுகாப்பதில் கவனம் செலுத்துதல் மிக அவசியம் என்றார் பெரும்பாலான மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் சமுக இடைவெளி உட்பட அரசின் அறிவுரைகளை பின்பற்றி வருவதாகவும் ஒவ்வொருவரும் பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றும் வரை மட்டுமே கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டம் வலுவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார்

நாட்டில் அத்தியாவசியப் மருந்துகள் மற்றும் போதிய அளவில் கிடைப்பதாகவும் சுகாதார பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கிடைப்பதை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தை விற்பனையில் ஈடுபடுவோர் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் எச்சரித்தார் மீது டாக்டர்கள் மீதான தாக்குதல் போன்ற சம்பவங்கள் குறித்து வேதனை வெளியிட்ட அவர் இத்தகைய சம்பங்களில் ஈடுபடுவோரை கடுமையான முறையில் கையாள வேண்டும் என்றார்

இது புதுச்சேரி யுனியன் பிரதேசத்தில் கொரோனா வைரஸால் ஏற்படும் முதலாவது உயிரிழப்பாகும் உயிரிழந்தவருடன் தொடர்பில் இருந்த உறவினர்கள் ஏற்கனவே தனிமைக் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இவர்களில் எவருக்கும் கொரோனா தொற்று இல்லை எனப் பரிசோதனை வைரஸ் முடிவில் தெரியவந்துள்ளது

நாராயணசாமி புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தாக்குதல் கண்டயறியப் பட்டதால் சீல் வைக்கப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசியப் பொருட்களை வீடுகளுக்கே எடுத்துச் சென்று வழங்க நடவடிக்கை எடுக்கப் பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில்

நாராயணசாமி கிறிஸ்துவ சமுகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் கொரோனா வைரசால் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையில் இருந்து விடுபட முடியும் என்ற நம்பிக்கையை ஈஸ்டர் திருநாள் வழங்குவதாக வாழ்த்துச் செய்தியில் அவர் கூறியுள்ளார் கொரோனா அச்சத்தின் பிடியில் சிக்கியுள்ள உலகின் நலனுக்காக கிறிஸ்துவ சமுகத்தினர் பிரார்த்திக்க வேண்டும் என்றும் பொது முடக்க காலத்தில் ஏழைகளுக்கு இயன்ற செய்ய வேண்டும் என்றும் உதவிகளைச் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் மல்லாடி ஏனாம் இந்திரா காந்தி மார்க்கெட்டில் நாளை முதல் இறைச்சி மற்றும் மீன் கடைகள் மூடப்பட்டு காய்கறிச் சந்தை செயல்படும் என சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் புதுச்சேரி தெரிவித்துள்ளார் இன்று இந்த மார்க்கெட்டை பார்வையிட்ட அவர் பொருள் வாங்க வந்த பொதுமக்களிடம் முக கவசம் அணியும் படி வலியுறுத்தினார் இதற்கிடையே திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் செயல்படும் ஏனாம் முதியோர் இல்லத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் ஏனாம் நகரப் பகுதியை தொடர்ந்து இன்று அண்டை ஆந்திர கிராமங்களிலும் காய்கறி தொகுப்பு பைகளை வீடு வீடாக சென்று இலவசமாக வழங்கும் பணிகளில் ஈடுபட்டதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார்

என்ற பெயரில் மருத்துவம் பார்ப்பவர்கள் உடனடியாக அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று உத்தரவிட்டுள்ளார் ஏனாமை ஒட்டிய ஆந்திர கிராமம் ஒன்றில் ஆர்

மருத்துவரிடம் சிசிச்சை பெற்ற ஒருவருக்கு கொரோனா தாக்குதல் இருப்பதாக பின்னர் கண்டறியப் பட்டதை தொடர்ந்து இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப் பட்டுள்ளது சமூக சேவகர்கள் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் நிலவரங்களால் பாதிக்கப்பட்ட முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கு பெண்கள் தேவையான ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை வழங்க நிபுணர்கள் தொழில்முறை வல்லுநர்கள் காவல்துறையினர் மற்றும் அரசு சாரா அமைப்புகளை ஒருங்கிணைத்து வாட்ஸ்ஆப் குருப் அமைக்கப்பட்டுள்ளது சமுக நலத்துறைச் செலயர் திருமதி ஆலிஸ் வாஸ் இதை அமைத்துள்ளார்

மகேஷ் அமைத்துள்ளார் இதர மதங்களின் வழிபாட்டுத் தலங்களுக்கும் இதே போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் அன்பழகன் புதுச்சேரியில் பொது முடக்கத்திற்கு இடையிலும் கள்ளத்தனமாக மது பான விற்பனை நடப்பதாக அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் லைசன்ஸ் பெற்ற மதுபான விற்பனையாளர்களே பெரும்பாலும் இதற்கு காரணம் என்பதால் இவர்களின் குடோன்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து சரக்கு குறைந்திருந்தால் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் எனக் கோரி இன்று அவர் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு மனு கொடுத்துள்ளார் கள்ளத் தனமான மதுபான விற்பனைக்கு அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த காவல் நிலைய அதிகாரிகளையும் பொறுப்பாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்

திருபுவனையில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் தீவிபத்திற்கான காரணம் ஆராயப்பட்டு வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொளி காட்சி மூலம் நடத்திய கலந்துரையாடலில் பெரும்பாலான முதலமைச்சர்கள் பொது முடக்கத்தை நீட்டிக்க வேண்டுகோள் விடுத்தன மாநிலங்களின் வேண்டுகோளை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது புதுச்சேரியில் சீலிடப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் வீடுகளுக்கே எடுத்துச் சென்று வழங்கப் படும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் ஏனாமில் நாளை முதல் இறைச்சி மற்றும் மீன் விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்